பிரகாஷ் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றை அறவே ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் பரவை நகரப் பஞ்சாயத்து மற்றும் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊரக வட்டாரங்களிலும் இந்த ஏழு நாட்களுக்கு முழுஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தள்ளு வண்டிகளில் குறிப்பிட்ட நேரத்தில் காய்கறிகள் விற்பனை செய்யலாம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையாள பொருட்களை வீட்டிற்கு அருகிலேயே உள்ள கடைகளில் வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகனங்களை பயன்படுத்தாமல் நடந்து சென்று மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை வாங்கி ஒத்துழைப்பு தருமாறும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

ஆன்லைள் மூலமாக ஆர்டர் செய்தும் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் மருத்துவமனைகள் மருத்துவ ஆய்வகங்கள் மருந்துக் கடைகள் ஆம்புலன்ஸ் மருத்துவம் சார்ந்த நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கு இந்த முழுஊரடங்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ டாக்ஸி தனியார் வாகனங்கள் அவசர மருத்துவக் காரணங்களின்றி வேறு எதற்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது இ பாஸ் மூலம் ரயில் மற்றும் விமான நிலையங்களுக்கு வருவோர் தங்கள் வீடுகளுக்குச் செல்வதற்கான வாகனம் அனுமதிக்கப்படும்

நோய்க் கட்டுப்பாட்டுப் பகுதியில் வசிக்கும் அரசு ஊழியர்கள் பணிக்கு வரத் தேவையில்லை இருப்பினும் இத்தொடர்பாக தங்கள் பணியாற்றும் அலுவலகத்திலிருந்து முன்அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும்

அம்மா உணவகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் இயங்கும் சமூக உணவகங்கள் செயல்படும் அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் நீதிமன்றங்கள் செயல்படுவதற்கு தடையில்லை கட்டுமானப் பணியாளர்கள் பணியிடத்திற்கு அருகிலேயே தங்கியிருந்து ஊரடங்கு நாட்களில் வேலை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்களுக்கான போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

பிரகாஷ் தெரிவித்தார்

அவர் இன்று சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து களப்பணியாளர்களுக்கு காய்ச்சலை கண்டறியக்கூடிய தெர்மா மீட்டர்களை வழங்கினார்

தியாக மனப்பான்மையுடன் பணியாற்றும் களப்பணியாளா்கள் தாங்கள் பணியாற்றும் பகுதிகளுக்குச் சென்று பொதுமக்களுக்கு வெப்பம் மற்றும் ஆக்ஸிஜன் அளவை கண்டறிந்து காய்ச்சல் இருப்பின் முகாம் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு மருத்துவ செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தாா் ஊரடங்கினை சிறப்பாக கடைபிடித்த நாடுகளில் நோய் தொற்று முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது என்றும் எனவே அரசு கூறும் விழிப்புணா்வுகளை பொதுமக்கள் கடைபிடித்து இதனை முற்றிலும் ஒழிக்க ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொண்டாா் பின்னா் திருவொற்றியூர் மண்டலத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சா் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முக கவசம் கபகர குடிநீர் சித்த கூட்டு மருந்து போன்றவற்றை நேரடியாக சென்று வழங்குமாறு கேட்டுக் கொண்டார்

கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய சூழலில் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக உள்ளன என்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்துள்ளனர்

தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை தொடங்கிவைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை விநியோகிக்கும் பணியை மின்வாரியம் தொய்வின்றி செய்து வருவதாகவும் கூறினார்

இதுகுறித்து நாகை விவசாயிகள் திரு தனபால் திரு ஆறுமுகம் ஆகியோர் தங்களது குறுவை சாகுபடிக்கு இது பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தனர்

கோவிட் பெருந்தொற்றை எதிர்த்து போராடும் அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு அளவில் ரயில்வேதுறை ஒத்துழைக்க உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளார் ரயில்பெட்டிகளில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தனிமைப்படுத்தி தங்க வைப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

பூரி ஜெகந்நாத் ரத யாத்திரைக்கு சில கட்டுப்பாடுகளுடன் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது